தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் மிக விரைவில் நடத்தப்படும் என்று ஆளுநர் திரு

தனபால் இன்று அறிவித்தார்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இன்று பதவியேற்றுக்கொண்டனர்

றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் பரமபதவாசல் திறப்பு இன்று பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது மமமமம சட்டப்பேரவை தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் மிக விரைவில் நடத்தப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் தொழில் வளர்ச்சியிலும் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று பாராட்டினார்

மேகதாது நீாத்தேக்க திட்டத்திற்காக கர்நாடக அரசு அளித்துள்ள விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் கா்நாடகாவில் உள்ள காவிரி வடிநில பகுதிகளில் தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் தமது உரையில் வலியுறுத்தினார்

இலங்கை தமிழர்களுக்கு இரட்டைகுடியுரிமை வழங்க மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என்று கூறிய அவர் தமிழக மக்கள் எந்தவொரு மதத்தை பின்பற்றினாலும் அனைவரின் நலன்களும் பாதுகாக்கப்படுவதை மாநில அரசு உறுதி செய்யும் என்றார்

தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும் வகையில் காவிரியுடன் அதனை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்தவும் மத்திய அரசை ஆளுநர் வலியுறுத்தினார் காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின்கீழ் காவிரி தெற்கு வெள்ளாறு இணைப்பு திட்டம் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார்

பாக் வளைகுடாவில் இழுவை வலை மீன்பிடி படகுகளை ஆழ்கடல் மீன்பிடி படகுகளாக மாற்றியமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு உதவி அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டார்

அடுத்தகட்டமாக மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேருராட்சிகளை இணைக்க தமிழ் நெட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் சுற்றுலா தலங்களை ஒட்டிய உள்ளுர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க ஏதுவாக தமிழக சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் என்றார்

அண்ணா பல்கலைக்கழகம் தகுதிநிலையை அடைந்த பின்னரும் மாநில சட்டத்தின் கீழ் இயங்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ள ஆளுநா் மாநில இடஒதுக்கீட்டு கொள்கை தொடா்ந்து அதற்கு பொருந்தும் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் மமமமம திமுக வெளிநடப்பு முன்னதாக இன்று அவை கூடியதும் குடியுரிமை சட்டதிருத்தம் உள்ளாட்சி தோ்தல் மாநில கடன்சுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர்

நாளை அவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது

தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்றுமாலை சென்னையில் நடைபெற உள்ளது

ஒன்றியக்குழு உறுப்பினர்களும் கிராம ஊராட்சி தலைவர்களும் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்களும் அந்தந்த பகுதிகளில் பதவியேற்றுக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் இன்று பதவியேற்றுக்கொண்டனர்

சொர்க்கவாசலை நம்பெருமாள் கடந்த போது அவரை தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என்று விண்ணதிர கோஷமிட்டனர் முன்னதாக அழகிய கிளிமாலை அணிந்து பாண்டியன் கொண்டை கதை சங்குசக்கரம் கால்களில் சலங்கைகள் சின்ன தங்க உருண்டைகள் திருமார்பில் வைர பூணூலுடன் மூலஸ்தானத்திலிருந்து அதிகாலை மூன்றரை மணிக்கு கம்பீர நடையுடன் நம்பெருமாள் புறப்பட்டார் தொடா்ந்து திருக்கொட்டகையில் நம்பெருமாளுக்கு சாதரா மரியாதைக்கு பின்னா் திருமாமணி ஆஸ்தான மண்டபத்தில் அவா் எழுந்தருளி பக்தா்களுக்கு சேவை சாதிக்கிறார்

ராப்பத்து விழாவும் இன்று தொடங்குகிறது

சந்தீப் நந்தூரி கூறியிருக்கிறார்